நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குநித்து புலனாய்வு பிரிவு தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் திரு

எல்லைப்பகுதியில் பதட்டம் காரணமாக ராணுவமும் எல்லை பாதுகாப்பு படையினரும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்

இளைஞர்கள் தத்தம் தொடர்பியல் திறன்களை மேம்படுத்திக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

கருப்பணன் தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத்சிங் தலைமையில் உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

இதனிடையே மத்திய காஷ்மீர் பகுதியில் உள்ள பட்காம் மாவட்டத்தின் கரண்ட்கலான் பகுதியில் இந்திய விமானப்படையின் இரண்டு ஜெட் விமானங்கள் இன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு விமானிகள் உயிரிழந்தனர் இதனிடையே இந்த இரண்டு விமானங்களையும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் அசீ

எல்லைக்கோட்டு பகுதியில் எல்லை பாதுகாப்பு வீரர்களும் எந்த சவால்களையும் சமாளிக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்

முப்படைகளின் தயார் நிலை தேவைப்படும் பட்சத்தில் எல்லைப்பகுதிகளுக்கு படைகளை நகர்த்துவது குறித்த இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இக்கூட்டத்தில் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் விமானப்படை தலைவர் ஏர் சீ

தனோவா கப்பந்படை தலைவர் அட்மிரல் சுனில் லம்பா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பாகிஸ்தான் படையினர் சிவிலியன்கள் வீடுகளுக்குள் புகுந்து கிராம மக்களை கேடயமாக வைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர்

இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் அருகே உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன பராமுரா மாவட்டத்தின் யூரி பிரிவிலும் போர் நிறுத்தம் மீறப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதனிடையே ஸ்ரீநகர் பத்கா மாவட்ட பகுதிகளில் இந்திய விமான படையினர் தொடர்ந்து கண்காணிப்பை முடுக்கிவிட்டுள்ளனர்

பயங்கரவாத அமைப்புகளுக்கு பயங்கரவாத செயல்களை ஆதரிப்பவர்கள் அந்த குற்றத்தை பொறுப்பேற்க செய்வதோடு நீதிக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்நாடுகள் தெரிவித்துள்ளன புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானின் தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா மேற்கொண்ட தாக்குதலையடுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் முன்னதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோரை சந்தித்து ஐநா தலைமையிலான சர்வதேச தீவிரவாத தடுப்பு ஒத்துழைப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்த உலக நாடுகள் முன்வரவேண்டும் என்று கோரினார் தீவிரவாதத்திற்கு எதிரான ஐநாவின் நெறிமுறைகள் மற்றும் இதுதொடர்பன சர்வதேச சட்டத்தின்படி தீவிரவாத தடுப்பு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

புதுதில்லியில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற விருதுகள் வழங்கும் விழாவில் இன்று பேசிய அவர் இவ்விழாவின் மூலம் விவாத நடைமுறைகள் மேம்படும் என்றார்

இளைஞர்கள் தத்தம் பகுதியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணி பற்றி கேள்வி எழுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர் இதன் மூலம் சிறப்பாக செயலாற்றுவதற்கான நெருக்கடியை அவர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இளைஞ்கள் தங்களது கனவுகளை பின்பற்றி புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இன்றியமையா பங்காற்ற வேண்டும் என்றும் கூறினார்

அரசின் நலத்திட்டங்களை முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே அது பயனளிக்கும் என்று மாணவரின் கேள்விக்கு பிரதமர் பதில் அளித்தார்

விளையாட்டு தொடா்பான அனைத்து தகவல்களையும் அறிந்துகொள்ள உதவும் கேலோ இந்தியா கைபேசி செயலியையும் பிரதமர் இன்று துவக்கி வைத்தார்

ம் ம் ம் ம் ம அமைச்சர் கருப்பணன் ஈரோடு மாவட்டத்தில் ஆலை கழிவுகள் காவிரி ஆற்றில் கலப்பதை தடுக்க மத்திய அரசின் நிதியுதவியுடன் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான முயந்சிகள் மேந்கொள்ளப்படுவதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் தெரிவித்துள்ளார்

ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அதன் நிர்வாகம் மேல்முறையீடு செய்தால் அதை எதிர்கொண்டு அரசு வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டார்

தூத்துகுடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி கட்சிகளுக்கான பரப்புரையாக இது அமையும் என்று குறிப்பிட்டார் தங்களது கூட்டணி வெற்றிக் கூட்டணி என்றும் எனவே புதிய கூட்டணிகள் குறித்து தாங்கள் கவலைப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

வள்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

உதகையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

காட்டுத்தீ கொழுந்து விட்டு ளரிந்த நிலையில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதையடுத்து தீ அணைக்கப்பட்டது